காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது திரு நவீன்குமார் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் தமிழக கர்நாடக கேரளா மற்றும் புதுச்சேரி அரசு அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் தமிழகத்திற்கு திறந்துவிடப்படவேண்டிய தண்ணீர் குறித்து இக்கூடடத்தில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகத்தில் ஊட்டச்சத்து இயக்கம் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் டாக்டர் சரோஜா கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார்

நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதாரம் வீழ்ச்சியடையவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பிஜேபியில் இணைந்து வருவதாகவும் திரு ராஜா கூறினார் தமிழகத்தின் உரிமையை பாதுகாப்பாதற்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்று கோவையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் தமிழக அமைச்சரவை சுற்றுவா அமைச்சரவையாக மாறி வருவதாக குற்றம் சாட்டினார் மாநிலங்களின் உரிமையை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்ட தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் நேற்று நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபடவேண்டும் என்றார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் திரு அழகிரி குறை கூறினார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் சிபிஐ காவல் முடிவடைந்ததையடுத்து முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்

சந்திரயாண் இரண்டின் விக்ரம் லேண்டர் நாளை அதிகாலை நிலவில் திட்டமிட்டபடி தரையிறங்க உள்ளது வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கான பணிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

கவர்டு டெசள்ட் என்கின்ற கட்டுப்படுத்தப்பட்ட தலாயிறங்கும் நிகழ்வு வாயிலாக இந்த காதலையை இஸ்ரோ நிறைவேற்ற உள்ளது வின்ம் லேண்டர் கருவியில் உள்ள ஐந்து கிளஸ்டர் இயந்திரங்களை இயக்கி அதன் வேகத்தை விணடிக்கு இரண்டு மீட்டராக குறைத்து அதனை தரையில் தடம் பதிக்க செப்ய உள்ளார்கள் அதனால் எற்படும் புழுதியடலம் மீண்டும் தரையில் படிந்ததம் அது தன்னுள் இருக்கும் பிரக்யான் எழும் ரோவரை பக்குவமாக தரையில் விடும் அவை இரண்டும் பல்வேறு ஆய்வுகளை செய்து திரட்டும் தகவல்கள் மற்றம் படங்களை இஸ்ரோ தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அடைப்பும் பெங்களுருவிலிருந்து ஜெய்சிங் பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்யாவில் இரண்டு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று அதிகாலை புதுதில்லி திரும்பினார் இந்த பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

ஆப்கானிஸ்தானில் தாலிபாள் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்தனர்

திருவள்ளுர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் தனியார் துறைக்கான வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளது நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே ஐந்தடி உயரமுள்ள விஷ்ணு சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது

உலக கோப்பை கால்பந்து போட்டிக்கான ஆசிய தகுதிச் சுற்று ஆட்டத்தில் டுமன் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது

இந்தியா ஏ தென்னாப்பிரிக்கா ஏ அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று திருவனந்தபுரத்தில் நடைபெறவுள்ளது